எடப்பாடி கே

எடப்பாடி கே

சென்னையில் இன்று இதை அறிவித்த அவர் கோவிட் தொற்று பின்னனியில் இந்த தேர்வை ரத்து செய்யுமாறு பெற்றோர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்றும் மாணவர்களின் நலன் கருதியும் இந்நடவடிக்கை என்றார்

எடப்பாடி கே

செல்லூர் கே

விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

சென்னையில் தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் தொற்று சிகிச்சைகள் படுக்கைகள் ஒதுக்கீடு செய்வது தொடா்பான ஆலோசனைக்கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர் இந்த இணையதள வசதி மூலம் மருத்துவமனையில் உள்ள வசதிகள் படுக்கை உள்நோயாளிகளின் எண்ணிக்கை காலியாகும் படுக்கைகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை மருத்துவமனை நிர்வாகம் அவ்வப்போது வெளிப்படை தண்மையுடன் பதிவேற்றுமாறு கேட்டுக்கொண்டார் இதன்மூலம் பொதுமக்கள் தனியார் மருத்துவமனைகளில் உள்ள படுக்கை வசதிகளை அறிந்து அதற்கேற்ப சிகிச்சை பெற ஏதுவாக இருக்கும் என்றார் இப்பேரிடர் காலத்தில் பொதுமக்களிடமிருந்து அச்சத்தை போக்கி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மீது ஒரு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்த இதுவகை செய்யும் என்றார்

தனியார் மருத்துவமனைகள் தாமாக முன்வந்து அதிக எண்ணிக்கையிலான படுக்கைகளை கோவிட் தடுப்பு மற்றும் சிகிச்சை பணிகளுக்காக ஒதுக்கவும் அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார்

இதுதொடா்பாக மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளும் வெளியிட வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது